கைப்பற்றிஆட்சிஅமைக்கவுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்திரேபரெய்விதொகுதியைதக்கவைத்துக் கொண்டார்

மத்தியஅமைச்சா் திருமதிமேனகாகாந்திகல்தான்பூர் தொகுதியிலிருந்துமீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாா் வெற்றிபெற்ற இதரமத்தியஅமைச்சர்கள் மற்றும் முக்கியதலைவர்கள் ஜெனரல் விகேசிங் திருமகேஷ் சா்மா திருசந்தோஷ்குமார் கங்குவார் திருமதிஅனுப்பிரியாபடேல் திருசத்யபால் சிங் திருநிரஞ்ஜன் ஜோதி திருவருண்காந்தி திருரவிகிஷன் சமாஜ்வாதிகட்சியின் மூத்ததலைவா் திருமுலாயம்சிங் யாதவ் மெயின்புரிதொகுதியிலும் கட்சித் தலைவா் திருஅகிலேஷ் யாதவ் அஸம்கார் தொகுதியிலும் வெற்றிபெற்றனர்

காங்கிரஸ் கட்சிக்குஒரு இடம் கிடைத்துள்ளது

மத்தியபிரதேசத்தில் பிஜேபி ஆறு காங்கிரஸ் ஒன்று

கர்நாடகமாநிலத்தில் முன்னாள் பிரதமர் திருதேவேகவுடா தலைவர்கள் மூத்தகாங்கிரஸ் திருவீரப்பமொய்லி திருமல்லிகார்ஜுன் கார்கேஆகியோர் தோல்வியடைந்தனர்

திருநரேந்திரமோடியும் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷாவும் பிஜேபி யின் மூத்ததலைவர் பிரதமர் திருஎல் கேஅத்வானியைஅவரது இல்லத்தில் சந்தித்தனர் பிஜேபியைவலுப்படுத்தவும் கொள்கையைமக்களிடம் கொண்டுசெல்லவும் அதன் திருஅத்வானிபோன்றதலைவர்கள் நீண்டகாலம் அளித்தஉழைப்பேபிஜேபி யின் வெற்றிக்குகாரணமாகஅமைந்ததுஎன்றுதிருமோடிதமதுடுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மூத்ததலைவர் திருமுரளிமனோகர் ஜோஷியையும் பிரதமர் சந்தித்தார்

அகில இந்தியஐக்கிய ஜனநாயகமுன்னணியும் சுயேச்சையும் தவாஒரு இடத்தில் வெற்றிபெற்றுள்ளனர் அருணாச்சவபிரதேசத்தில் அருணாச்சல் கிழக்குதொகுதியைபிஜேபிவென்றுள்ளது பிஜேபிவேட்பாளரும் மத்தியஅமைச்சருமானதிருகிரண் ரிஜிஜ்ஸ மேற்குதொகுதியில் ஒன்றரைவட்சத்திற்கும் அருணாச்சல் அதிகமானவாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் மணிப்பூரில் ஒருதொகுதியில் பிஜேபிவேட்பாளர் டாக்டர் ராஜ்குமார் ரஞ்ஜன் சிங் வெற்றிபெற்றுள்ளார் மற்றொருதொகுதியில் நாகாமக்கள் முன்னணிவேட்பாளர் வெற்றிபெற்றுள்ளார் மேகாலயாவில் காங்கிரஸ் வேட்பாளா் திருவின்சன் எச் பாவாஒன்றரைவட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றார்

அதேபோல் சிக்கிமில் உள்ளஒரேதொகுதியில் சிக்கிம் கிரந்திகாரிமோர்ச்சாவேட்பாளர் வெற்றிபெற்றார் திரிபுராவில் இரண்டுதொகுதிகளையும் பிஜேபிகைப்பற்றியது லட்சத்தீவுகளில் உள்ளஒரேதொகுதியைதேசியவாதகாங்கிரஸ் தக்கவைத்துக் கொண்டது கோவாவில் காத்ரா மற்றும் நாகா்ஹாவேலிதொகுதியில் கயேச்சைவேட்பாளரும் டாமன்டையூ தொகுதியில் பிஜேபிவேட்பாளரும் வெற்றிபெற்றுள்ளனா் புதுச்சேரிதொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளா் திருவைத்திலிங்கம் வெற்றிபெற்றாா் மத்தியஅமைச்சரவைக் கூட்டம் இன்றுமாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது

இந்ததிர்மானத்தையடுத்துகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மக்களவையைகலைக்கஉத்தரவு பிறப்பிப்பார்

தலைமைதேர்தல் ஆணையர் இதர ஆணையா்களுடன் குடியரசுத் தலைவரைசந்தித்தோ்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினா்களின் பட்டியலைகொடுத்தபின் இதற்கானநடவடிக்கைகள் தொடங்கும்

தப்சராஎன்றகிராமத்தில் இந்தபயங்கரவாதிஒளிந்திருப்பதாகக் கிடைத்ததகவல் அடப்படையில் நடந்ததேடுதல் வேட்டையின்போது இந்தமோதல் நிகழ்ந்தது ஈரானிடமிருந்துஎண்ணெய் வாங்குவதற்குஎட்டுநாடுகளுக்குஅமெரிக்காவிதித்ததடைக்குஅறிவித்தசலுகைகாலம் முடிவடைந்ததைஅடுத்துரானிடமிருந்துஎண்ணெய் இறக்குமதிசெய்வதை இந்தியாநிறுத்தியுள்ளது இந்தியாவிற்கானஅமெரிக்கதூதர் திருஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்வா வாஷிங்டளில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் அமெரிக்கா இந்தமுடிவைஎடுத்திருப்பதற்கானகாரணத்தை இந்தியா புரிந்தகொண்டுள்ளதுஎன்றும் எண்ணெய் இறக்குமதிசெய்வதற்கானமாற்றுவழியைகண்டுபிடிக்கவேண்டியிருக்கிறதுஎன்றுஅவர் கூறினார் அமெரிக்காவின் இந்தத் தடை இந்திய அமெரிக்கஉறவில் பாதிப்பைஏற்படுத்தாதுஎன்றும் ஈரானில் இந்தியாஅமைக்கும் சாபஹார் துறைமுகதிட்டம் இதனால் பாதிக்கப்டடாதுஎன்றும் அவர் நம்பிக்கைத் தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்படட்டஆப்கானிஸ்தானுக்குமனிதாபிமானஉதவிகளையும் பொருட்களையும் கொண்டுசெல்வதற்குஈரானின் சாபஹார் துறைமுகம் உயிர்நாடியாகஉள்ளதுஎன்றுஅவர் கூறினார்